எண்ணற்றதிட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்தியுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார்

முகக்கவசம் அணிவதைகட்டாயமாக்கிகொள்ளவேண்டும் என்றமக்கள் நல்வாழ்வுத் துறைஅமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கேட்டுக்கொண்டுள்ளார்

சர்வதேசபெண் குழந்தைகள் தினம் இன்றுகடைபிடிக்கப்பட்டது

பகுதிமக்களுக்குசொத்தரிமைக்கானஅட்டைவழங்கும் ஊரகப் திட்டத்தை இன்றுகாணொலிக் காட்சிவாயிலாகதொடங்கிவைத்துஅவர் பேசினார் ஊரகப் பகுதிகள் சுயசார்பினைஎட்டுவதற்கு இது உதவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

நாட்டின் வளர்ச்சியில் வீடுமற்றும் நிலத்திற்கானஉரிமைமுக்கியபங்குவகிப்பதாகவும் அவர் கூறினார் இந்தஅட்டையைபயன்படுத்திஎளிதாக வங்கிகளில் கடலுதவிபெற முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார்

ஊரகப்பகுதிமக்களின் மேம்பாட்டிற்காகநிறைவேற்றப்பட்டதிட்டங்களையும் பிரதமர் பட்டியலிட்டார்

இருப்பினும் விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பாடுஅடைவதற்குவிரும்பாதஎதிர்க்கட்சிகள் இவற்றைஎதிர்ப்பதாகஅவர் குற்றம்சாட்டினார் எதிர்க்கட்சிகளின் இந்தநடவடிக்கைகளினால் வளர்ச்சித் திட்டப் பணிகள் தடைபடாதுஎன்றும் அவர் கூறினார் அனைத்துகிராமங்களும் சுயசார்பினைஎட்டவேண்டும் என்றநோக்கில் மத்திய அரசுசெயல்பட்டுவருவதாகவும் திருநரேந்திரமோடிதெரிவித்தார்

இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் பொதுமக்களின் கேள்விகளுக்குபதிலளித்துஅவர் பேசினார் மக்கள் அதிகமாககூடுவதைதவிர்க்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வருங்காலங்களில் பண்டிகைகள் கொண்டாடப்படுவதைசுட்டிக்காட்டிய அமைச்சர் இவற்றைவீட்டிலிருந்தேகொண்டாடவேண்டும் என்றும் வலியுறுத்தினார்

முன்களப் பணியாளர்களுக்குமுன்னுரிமைஅடிப்படையில் கோவிட் தடுப்பு மருந்துசெலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுசுகாதாரம் தொடர்பானதகவல்களைசரிபார்க்காமல் பிறருக்குஅனுப்பவேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இக்கோய் கொற்றினால் பாதிக்கப்பட்டுகுணமடைந்தவர்கள் மீண்டும் இகனால் பாதிக்கப்படுவார்களாஎன்பதுகுறித்து இந்தியமருத்துவஆராய்ச்சிக் குழுமம் ஆய்வு மேற்கொண்டுவருவதாகவும் அவர் கூறினார்

இன்று புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் பொதுமக்கள் முகக்கவசம் அணிவதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார்

இதன் ஒருபகுதியாகசேலம் மாவட்டஆட்சியர் திருராமன் பொதுமக்கள் அனைவரும் முகக்கவசம் அணியவேண்டும் என்றுவலியுறுத்தினார்

இந்நாளைபொட்டி பெரம்பலூர் மாவட்டஆட்சியர் திருமதிசாந்தா பெண்கள் முன்னேறிய சமூகமே உயர்ந்த சமுகமாகஅமைய முடியும் என்றுகூறினார்

வங்கக் கடலில் உருவாகியுள்ளகாற்றழுத்ததாழ்வுப் பகுதிவலுவடைந்துள்ளதாகசென்னைவாளிலைஆய்வு எமயத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இன்றுஎமதுசெய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனைத் தெரிவித்தார்

இன்றிரவு ஏழரைமணிக்கு அபுதாபியில் நடைபெறவுள்ளமற்றொருபோட்டியில் மும்பைஅணி தில்லிஅணியைஎதிர்கொள்கிறது